வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

வீட்டுத் தனிமையில் வைக்கப்படும் கொரோனா நோயாளிகள் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருத்தல் அவசியம் என்று புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியுள்ளார் புதுச்சேரியில் வெங்கடேஸ்வரா மருத்தவக் கல்லூரி கொரோனா மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது

கொரோனா பரிசோதனை நாட்டில் கொரோனா பரிசோதனை வசதிகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகின்றன

மோடி தோனி கிரிக்கெட் உலகிற்கு மகேந்திர சிங் தோனி ஆற்றியுள்ள பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி உள்ளார் இது குறித்து தோனிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சாதாரண பின்னணியில் இருந்து வந்து உலக அளவில் பெரும் புகழுக்கு உயர்ந்தவர் எம் எஸ் தோனி என்றும் கிரிக்கெட் சாதனைகளுக்காக மட்டுமின்றி இந்தியாவிற்கே பெருமை தேடித் தந்தவர் என்பதற்காகவும் அவர் நினைவில் கொள்ளப்படுவார் என்றும் கூறினார்

எஸ் தோனியின் பங்களிப்பு தலைமுறைகளை தாண்டி மக்களின் மனதில் நிற்கும் என்றும் எம் எஸ் தோனியின் கடும் உழைப்பும் தியாகங்களும் பெரிதும் பாராட்டத் தக்கவை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

பல்வேறு பிரிவுகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய்மையான நகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி மெய்நிகர் முறையில் விருதுகளை வழங்கினார் கங்கைக் கரை நகரங்களில் வாரணாசி மிகத் தூய்மையான நகரமாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்களை கொண்ட மாநிலங்களில் சட்டீஷ்கர் மிகத் தூய மாநிலமாகவும் நூறுக்கும் குறைவான நகரங்களைக் கொண்ட மாநிலங்களில் ஜார்கண்ட் மிகத் தூய மாநிலமாகவும் தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளன

கோயல் இந்தியாவின் மருத்துவ சமுகத்தினர் நாட்டை பெருமை படுத்தி இருப்பதாகவும் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தில் இந்தியா நம்பகமான ஒரு கூட்டாளி என்பதை இவர்கள் உலகிற்கு எடுத்திக் காட்டி இருப்பதாகவும் மத்திய தொழில் வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மருத்துவ தொழில்நுட்பங்கள் குறித்து இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உலக உச்சிமாநாட்டில் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் மருந்தாக்க துறையினர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு உலகிற்கே போதிய அளவில் மருந்துகளை வழங்கி இருப்பதாகவும் கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்ள தேவையான மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாவும் கூறினார்

ராஜீவ் புதுச்சேரி முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தி பிறந்தநாளான இன்று புதுச்சேரியில் எல்லைப் பிள்ளைச் சாவடியில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர் திரு ஷாஜஹான் சட்டப் பேரவைத் தலைவர் திரு சிவக் கொழுந்து மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் ராஜீவ் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியின் போது மும்மத பிரார்த்தனைகள் வாசிக்கப்பட்டன நிகழ்ச்சியில் கூடியிருந்தவர்களுக்கு முதலமைச்சர் சத்பாவானா உறுதிமொழி செய்து வைத்தார் முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ் காந்தியின் திருவுருவப் படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காரைக்கால் ராஜீவ் காரைக்காலிலும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ் காந்தியின் திருவுறுவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதை தொடர்ந்து சத்பாவானா உறுதி மொழியும் ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகா பட் மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மல்லாடி புதுச்சேரியில் தற்போது உள்ள கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை நிபுணர்களால் முன் கூட்டியே கணிக்கப்பட்டதை விட அதிகம் போல் தோன்றுவதாக சுகாதார அமைச்சர் திரு

வீட்டுத் தனிமையில் வைக்கப்படும் கொரோனா நோயாளிகள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களிடம் இருந்து விலகி இருக்க தவறுவதும் இதற்கு ஒரு காரணம் என்று வீடியோ பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

அன்பழகன் கோரியுள்ளார்

ஜிப்மர் புதுச்சேரி ஜிப்மரில் கொரோனா அல்லாத வார்டுகளில் சிகிச்சை பெரும் நோயாளிகளில் பலருக்கும் அறிகுறி இல்லாத கொரோனா தொற்று கண்டறியப்படுவதால் மருத்துவமனை நிர்வாகம் கூடுதல் சவால்களை சந்திப்பதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ராக்கேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஜிப்மரில் சிறப்பு சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சைக்கு போதிய எண்ணிக்கையில் ஊழியர்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்தவே புறநோயாளிகள் சிகிச்சைப் பிரிவை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஜிப்மரில் புதுச்சேரி மட்டும் இன்றி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கொரோனா நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் ஜிப்மரில் உள்ள கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அரசு மற்றும் தனியார் அரங்குகளில் பெரும்பாலும் குறைத்தே காட்டப்படுவது வருந்த தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார்

இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்களின் நலன் கருதி இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வி இணை இயக்குநர் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்திலும் காரைக்கால் மற்றும் அந்தமான் வளாகங்களிலும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள இந்த நிதி பயன்படுத்தப்படும் என பல்கலைக் கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்